கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலிபுறுத்தியுள்ளார்

செய்திப் பிரிவின் முதன்மை தலைமை இயக்குநர் திரு வேணுதர் ரெட்டி கூறியுள்ளார்

சுகாதாரத்துறை மற்றும் நிதி ஆயோக் இன்று ஆய்வு மேற்கொண்டது

இனி விரிவான செய்திகள் நீதித்துறையின் நடைமுறைகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மட்டுமல்லாமல் நீதியை பாதுகாப்பதை நோக்கமாகக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் மத்தியப் பிரதேச மாநிலம் ஜவல்பூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நீதி வழங்குவதில் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்ப்பது முக்கியமான நடைமுறை என்று குறிப்பிட்டார் நாடு முழுவதிலும் உள்ள நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக பைசல் செய்யும் வகையில் அனைத்து நீதிபதிகளுக்கும் உரிய பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தேசிய மற்றும் சுர்வதேச அளவில் கடைபிடிக்கப்பட்டு வரும் நீதித்துறை சுசார்ந்த சிறப்பான நடவடிக்கைகளை பகிர்ந்து பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் காணப்படும் குறைபாடுகளைக் களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறத்தியுள்ளார்

நீதிமன்ற நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக இத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்றத் தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்தே அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபெள் பட்டேல் மற்றும் முதலமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் செளகான் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடைபெற வாய்ப்பே இல்லை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தியப்பிரத சாஹு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் மாவட்ட செய்தியாளர்கள் பங்கேற்ற பயிலரங்கில் அவர் நிறைவுரையாற்றினார் பல அடுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் இந்த மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதில் முறைகேடு எதுவும் செய்ய முடியாது என்பது பல முறை நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

தேவைப்படும் பட்சத்தில் முழு பாதுகாப்பு கவச உடைதேர்தல் ஆணையத்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இதிலும் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பு இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இணையதளத்தில் தொடர்ந்து விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறினார் வாக்காளர்கள் பணத்திற்காக வாக்களிக்க கூடாது என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் முன்னதாக இந்த பயிலரங்கில் உரையாற்றிய அகில இந்திய வாளொலியின் செய்திப்பிரிவின் முதன்மை தலைமை இயக்குனர் திரு வேனுதர்ரெட்டி விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் செய்திகளை அகில இந்திய வானொலி வழங்கி வருவதாக தெரிவித்தார் இந்த பயிலரங்கில் கூடுதல் தலைமை இயக்குனர்கள் திரு ஆகாஷ் லஷ்மண் திரு பழனிச்சாமி திரு அன்ணாதுரை சென்னை அகில இந்திய வானொலியிள் துணைத் தலைமை இயக்குனர் திரு ராஜேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

பல்வேறு துறைகளை சேர்ந்த உயர்மட்ட பொது சுகாதாரக் குழு அம்மாநிலங்களுக்கு விரைந்துள்ளது

கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் அம்மாநில சுகாதாரத் துறைக்கு இக்குழு உதவி செய்யும் மகாராஷ்டிர மாநிலத்தில் டாக்டர் பி ரவீந்திரள் தலைமையிலான குழுவும் பஞ்சாப்பில் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் இயக்குநர் டாக்டர் எஸ் கே சிங் தலைமையிலான குழுவும் சென்றுள்ளது இக்குழுவினர் அம்மாநிலங்களில் தொற்று அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு சென்று நோய் பரவலுக்கான காரணம் குறித்து கண்டறிய உள்ளது

அதனை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலர் நிதி ஆயோக் உறுப்பினர் மற்றம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் சுகாதாரத்துறை செயலாளர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் புததில்லியில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் தொற்று பரவலைத் தடுப்பதற்கான பொது சுகாதார நடவடிக்கைகள் மற்றும் மேலாண்மை நடைமுறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது

மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் மற்றும் நிதி ஆயோக்கின் சுகாதாரப் பிரிவு உறுப்பினர் டாக்டர் வி கே பால் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஹரியான ஆந்திரப் பிரதேசம் ஒடிசா கோவா ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் தில்லி மற்றும் சண்டிகர் மாநிலங்களை சேர்ந்த சுகாதாரத்துறை செயலர்கள் பங்கேற்றனர் அசாமில் சுட்டப் பேரவைத் தேர்தலையொட்டி அரசியல் நடவடிக்கைகள் விறுவிறுப்பு அடைந்துள்ளன தேர்தல் குறித்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அம்மாநிலத் தலைமைத் தேர்தல் அதிகாரி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் அம்மாநிலத்தில் உள்ள வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தும் வகையில் மக்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் இதில் அடங்கும் அம்மாநில சுட்டப் பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தினேஷ் திரிவேதி இன்று பிஜேபி யில் இணைந்தார் புதுதில்லியில் பிஜேபி கட்சித் தலைவர் திரு ஜே பி நட்டா முன்ளிலையில் நடைபெற்ற நிஷழ்ச்சியில் அவர் இக்கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்குவங்க மாநிலத்தில் முறைகேடுகள் மற்றும் வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் திரு தினேஷ் திரிவேதி தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்த மாதம் ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது அஇஅதிமுக கூட்டணியில் பிஜேபி க்கு ஒதுக்கப்பட்டுள்ள கன்னியாகுமி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் முன்னாள் மத்திய அமைச்சா் திரு பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார்

நாடு முழுவதும் நான்கு சக்கர பயணியர் வாகனங்களில் ஒட்டுநர் தவிர்த்து முன் இருக்கையில் அமர்ந்து பயணிக்கும் நபருக்கும் பாதுகாப்பு வழங்கும் வகையில் ஏர்பேக் வசதி ஏற்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன்படி வரும் ஏப்ரல் ஆன்றாம் தேதி முதல் தயாரிக்கப்படும் புதிய ரக வாகனங்களுக்கு இந்த விதிமுறை அமலுக்கு வருவதாக மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

இதனைத்தொடர்ந்து

ரிஷப் பந்த் ஆட்ட நாயகனாகவும் ரவிச்சந்திரன் அஸ்வின் தொடர் நாயகனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்

சுவிஸ் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார்

பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் ஐரோப்பிய ஹாக்கித் தொடரில் இந்தியா இங்கிவாந்து அணிகள் தற்போது விளையாடி வருகின்றன ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள அரை இறுதி ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது